இந்தியா இலங்கை ஒத்துழைப்புகளை மேலும் அதிகரிப்பது குறித்து இரு நாடுகளும் ஆராய வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

வேளாண் சீர்திருத்த மசோதாக்கள் விவசாயிகளின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துமென மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கூறியுள்ளார்

நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் இந்தியா இலங்கை நட்புறவு குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி இலங்கை பிரதமர் திரு மஹிந்தா ராஜபக்சே வுடன் நாளை மறுதினம் காணொளிக்காட்சி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் இதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இந்தியா இலங்கை இடையேயான இருதரப்பு நட்புறவு குறித்து விரிவாக விவாதிப்பதை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்

கட்டுடல் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டதன் முதலாம் ஆண்டு நிறைவையொட்டி மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பங்கேற்றவர்கள் கட்டுடல் பராமரிப்பு மற்றும் நல்ல ஆரோக்கியம் குறித்த பிரதமரின் வழிகாட்டுதல்களை அறிந்து கொள்வதோடு உடலை ஆரோக்கியமாக பராமரிப்பதில் தத்தமது அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் இந்திய கிரிக்கெட் அணித் தலைவர் விராத் கோலி திரைப்பட நடிகர் மிலிந்த் சோமன் மற்றும் ஊட்டச்சத்து நிபுனர் ருஜுதா திவேகர் உள்ளிட்ட கட்டுடல் பராமரிப்பாளர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர்

பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் ஐ

பாதுகாப்பு சபை பயனற்றதாக மாறுவதைத் தடுக்க அந்த அமைப்பில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வது அவசியமென வலியுறுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு சபையை அதிக உறுப்பினர்களைக் கொண்ட அமைப்பாக மாற்றுவதன் மூலமே அதன் நம்பகத்தன்மையை பாதுகாக்கவும் தற்போதைய சர்வதேச பிரச்சினைகளுக்கு அமைதித் தீர்வு காண்பதற்கான அரசியல் ரீதியான ஆதரவை பெற முடியும் என்றும் கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

வேளாண் சீர்திருத்த மசோதாக்கள் வேளாண் உற்பத்தியார் விற்பனைக் குழுக்களின் பிடியிலிருந்து விவசாயிகள் விடுபட வழிவகை செய்துள்ளதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் இந்த மசோதாக்கள் குறித்து தனியார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள அவர் சாகுபடி மேற்கொள்ளும்போதே விளைபெருட்களுக்கு உரிய விலை கிடைக்க உத்தரவாதம் அளிக்கும் என்று கூறியுள்ளார் இந்த மசோதாக்கள் நடைமுறைக்கு வரும்போது விவசாயிகளின் வாழ்வில் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றார் எனினும் மாநில அரசுகளால் நடத்தப்படும் வேளாண் உற்பத்தியாளர் விற்பனைக் குழுக்கள் மூடப்படாது என்றும் அத்தகைய எண்ணம் ஏதும் மத்திய அரசுக்கு இல்லை எனவும் தெளிவுபடுத்தினார் உற்பத்தியாளர் விற்பனைக் குழுக்களுக்கு அப்பாற்பட்ட சந்தைகள் வரிவிலக்கு பெற்ற பகுதிகளாக இருக்கும் என்பதோடு தங்களது விளைபொருட்களை யாரிடம் எங்கு விற்பனை செய்யலாம் என்பதை முடிவு செய்யும் சுதந்திரம் விவசாயிகளுக்கு கிடைக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தில் விவசாயிகளை தவறாக வழிநடத்துவதாகவும் திரு நரேந்திர சிங் தோமர் குற்றம்சாட்டினார்

புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் நேற்றிரவு காலமான சுரேஷ் அங்காடியின் உடலை அவரது சொந்த ஊரான கர்நாடக மாநிலம் பெலகாவி க்கு எடுத்துச் செல்ல மத்திய அரசு அனுமதி மறுத்துவிட்டது இதையடுத்து தில்லியிலேயே இறுதிச் சடங்குகள் நடைபெற உள்ளது சுரேஷ் அங்காடியின் மறைவுச் செய்தி அறிந்ததும் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெகதீஷ் ஷெட்டர் உள்ளிட்ட பி ஜே பி மாநில நிர்வாகிகள் புதுதில்லியில் உள்ள அவரது இல்லத்திற்குச் சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர் மேலும் பெலகாவியில் உள்ள அவரது இல்லத்திலும் பி ஜே பி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அவரது படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர்

இந்தியப் பெருங்கடல் பிராந்தியத்தில் சீனாவின் ஆக்கிரமிப்பி முயற்சிகளை முறியடிக்கும் விதமாக இந்தியா ஏற்கனவே அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் கடற்படைகளுடன் கூட்டுப்பயிற்சியை மேற்கொண்டது

சயாத்ரி போர்க்கப்பல் மற்றும் ஏவுகனை தாங்கி கப்பலான ஐ

அப்பகுதியில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர்

காரணமாக இந்த அவகாசம் இம்மாத இறுதிவரை நீட்டிக்கப்பட்டுள்ளது

சபையாக இருந்தாலும் பிற சர்வதேச அமைப்புகளாக இருந்தாலும் இந்தியாவுடனான பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர ரீதியான ஒத்துழைப்புகள் அதிகரித்து வருதாக அமெரிக்க வெளியுறவுத்துறையின் தெற்காசியா மற்றும் மத்திய ஆசியாவுக்கான பிரிவு தெரிவித்துள்ளது இந்த ஒத்துழைப்புகள் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை சுதந்திரமானதாகவும் வெளிப்படையானதாகவும் மாற்ற உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்றுவரும் ஐ

கிரிக்கெட் போட்டிகளில் துபாயில் இன்றிரவு ஏழரை மணியளவில் நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன

தொடரில் பெறும் முதலாவது வெற்றி இதுவாகும்